வெற்றி சுயசார்பு இந்தியாவின் மாபெரும் சாதனை என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

படைத்துள்ளது

நினைவிடம் இன்னும் ஒருமாதத்தில் திறக்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்குள்ளார்

இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது

வெளிநாடுவாழ் இந்தியர் மாநாட்டில் நிறைவுரையாற்றிய அவர் சுயசார்பு இந்தியா திட்டம் நாட்டின் பொருளாதாரம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மக்கள் தொகை ஜனநாயகம் மற்றும் விநியோகச் சங்கிலி ஆகிய ஐந்து முக்கிய தூண்களை அடிப்படையாகக் கொண்டது என்றார் மேலும் இத்திட்டம் தன்னிறைவுக்கு வழிவகுக்கக்கூடிய சுய நம்பிக்கை அடிப்படையில் அமைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார்

தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் முழுநேரமும் கடமையாற்ற வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் கோவா மாநிலம் பனாஜியில் சட்டமன்ற உறுப்பினர் தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்கள் பிரதிநிதிகள் தங்களது கடமைகளை பகுதிநேர பணியாக செய்யக்கூடாது என்றார் சுட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பாக பணியாற்றி அவைகளின் மாண்பை காக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் அரசால் கொண்டு வரப்படும் திட்டங்களை தகுந்த காரணங்கள் இருந்தால் மட்டுமே எதிர்க்க வேண்டும் என்றும் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டார் உலகளவில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதைத் தவிர்க்க புதிய வழிமுறைகள் கண்டறியப்பட வேண்டும் என மத்திய குகாராரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறத்தியுள்ளாார்

பல்வேறு நோய்களை முற்றிலும் ஒழிப்பதோடு உயிரிழப்புகளையும் கட்டுப்படுத்த தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்றார் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதற்கு சீர்திருத்தங்கள் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார்

தங்க நாற்கர ரயில்பாதை திட்டத்தின் மூலம் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேத்துறை தெரிவித்கள்ளது ரயில் பாதைகள் முறையாக வலுப்படுத்தப்பட்டு உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டதன் வாயிலாக ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் பாதைகளில் கனமான தண்டவாளங்கள் பொருத்தப்பட்டிருப்பதுடன் வளைவுகள் குறைக்கப்பட்டதன் மூலம் இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே கூறியுள்ளது

சென்னையில் நேற்று நடைபெற்ற அஇஅதிமுக பொதுக்குழுக் கூட்டத்தில் பேசிய அவர் ஜெயலலிதா வசித்த வேதா இல்லத்தை நினைவிடமாக மாற்றவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகக் கூறினார்

திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலை வாய்ப்புத்துறை சார்பில் தனியார்துறை வேலை வாய்ப்பு முகாம் ஆவடி அருகே உள்ள திருநின்றவூர் ஜெயா கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நாளை நடைபெற உள்ளதாக தமிழ வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனைத் தெரிவித்துள்ளார்

ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள மேலப்பெருங்கரை கிராமத்தில் கிராமப்புற காவலர் மற்றும் பொது மக்கள் நல்லுறவுக் கூட்டத்தில் பேசிய அவர் கிராமப்புறங்களில் நிகழும் குற்றச்சம்பவங்கள் குறித்து பொது மக்கள் காவல்நிலையத்தில் புகார் தெரிவிக்க அச்சப்படுவதை தவிர்க்கும் விதமாக இந்தத் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகக் கூறினார் கோவையிலிருந்து குஜாத் மாநிலம் ராஜ்கோட்டுக்கு வாராந்திர எக்ஸ்பிரஸ் சரக்கு ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக சேலம் கோட்ட ரயில்வே தெரிவித்துள்ளது இந்த சரக்கு ரயில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் கோவையிலிருந்து புறப்பட்டு திருப்பூர் ஈரோடு சூரத் அஹமதாபாத் வழியாக திங்கட்கிழமைகளில் ராஜ்கோட்டை சென்றடையும் இருவரிச்செய்திகள் இந்தியாவிலிருந்து இருபது லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை அனுப்பி வைக்குமாறு பிரேசில் அதிபர் திரு போல் சோனரோ மத்திய அரசைக் கேட்டுக் கொண்டுள்ளார் மும்பை தாக்குதல் வழக்கின் முக்கிய குற்றவாளியான லஷ்கர் ஈ தொய்பா தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த ஐகியூர் ரஹ்மாள் லக்வி மீது உறுதியாள நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாகிஸ்தாள் அரசை அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது இந்தோனேஷியாவில் தனியார் விமானம் ஒன்று கடலில் விழுந்ததில் அதில் பயணம் செய்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டுப் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கத்தில் மாற்றத் திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை விநியோகம் மற்றும் மருத்துவ ஆய்வு முகாமை மாவட்ட ஆட்சியர் திரு ஜான் லூயிஸ் தொடங்கி வைத்தார் நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் காரணமாக அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது காஞ்சிபுரம் பெருநகராட்சி சார்பில் துப்புரவுப் பணியாளர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பொங்கல் விழா மற்றும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன

இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சென்னை அணி ஒடிஷா அணியையும் ஜாம்ஷெட்பூர் அணி கேரளா அணியையும் எதிர்கொள்கின்றன